உச்சநீதிமன்ற உத்தரவின்படி காவிரி மேலாண்மை வாரியத்தை குறித்த காலத்தில் மத்திய அரசு அமைக்கவில்லை என்று கூறி தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உள்ளிட்டவற்றை விசாரித்த தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான பெஞ்ச் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மத்திய அரசு கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியது

க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

இறுதி தீர்ப்பின் பலனை தமிழக விவசாயிகள் அனுபவிப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் மக்கள் இருக்கிறார்கள் என்றும் கூறினார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் நிகழ்ந்த கல்வீச்சு சம்பவத்தில் சென்னையிலிருந்து சுற்றுவா சென்ற இளைஞர் திருமணி உயிரிழந்தார் ஸ்ரீநகின் புறநகள் பகுதியான நா்பால் எனும் இடத்தில் கும்பல் ஒன்று கற்றுலா பயணிகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதில் தலையில் காயமடைந்த திருமணி மருத்துவமளையில் உயிரிழந்ததாக காவல்துறையினா தெரிவித்குள்ளனர் ஜம்மு கஷ்மீர் மாநில முதலமைச்ச் திருமதி மெஹ்பூபா முப்தி மருத்துவமனைக்குச் சென்று திருமணியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்த அவர் மாநிலத்துக்கு பெரும் தலைக்குனிவை இக இந்த ஏற்படுத்தியுள்ளதாகக் தெரிவித்தார் இந்த சும்பவத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிா்மவா சீதாராமனும் வன்மையாக கண்டித்துள்ளாா் இதற்கிடையே கஷ்மீரில் உயிரிழந்த திருமணியின் உடல் இன்று விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டுவரப்படவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

புத்தில்லி தமிழ்நாடு இல்லத்தில் உள்ள அதிகாரிகள் ஜம்மு கஷ்மீர் மாநில அதிகாரிகளுடன் தொடர்புகொண்டு திருமணி செல்வத்திள் உடலை பத்திரமாக சென்ளை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அம்மாநில முதலமைச்சரிடமும் தாம் இதே கோரிக்கையை வைத்திருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு கஷ்மீரில் உள்ள தமிழகத்தை சேர்ந்த சுற்றுவாப்பயணிகள் தமிழ்நாடு இல்லத்தை தொலைபேசியில் தொடர்புகொண்டு உதவி பெறலாம் என்றும் தெரிவித்துள்ளார்

தமிழகத்திலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு சுற்றுலா செல்வோர் பாதுகாப்பை உறுதி செய்க இறுதி செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பயணத்திட்டத்தை கேட்டுக்கொண்டுள்ளார் மணல் கடத்தலுக்கு துணைபோகும் அதிகாரிகள் மீதும் குண்டர் சுட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர் கர்நாடக சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மறுநாள் முடிவடையும் நிலையில் பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளன இவ்விரு கட்சிகளையும் சேர்ந்த நட்சத்திர பேச்சாளர்கள் மாநிலத்தின் பல பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் விஜயபுராவில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தி ஆதாயம் தேட முயல்வதாக குற்றம் சாட்டியுள்ளார் மாநிலத்தில் உள்ள விவசாயிகளுக்கும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் காங்கிரஸ் அரசு எவ்வித உதவியும் செய்யவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார்

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி பெங்களுருவில் சம்ருதாபாரத் அறக்கட்டளையை தொடங்கிவைத்தபின் மக்களிடையே உரையாற்றினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி வேலைவாய்ப்புகளை உருவாக்க தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டதாகவும் குறிப்பிட்டார் அனைத்து அமைப்புகளின் செயல்பாட்டிலும் மத்திய அரசின் தலையீடு அதிக அளவில் இருப்பதாக அவர் கூறினார் தலித் மக்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்ட திரு ராகுல்காந்தி அவற்றை கட்டுப்படுத்த பிரதமர் திரு மோடி எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ராவை பதவி நீக்கம் செய்யக்கோரி கொண்டுவந்த தீர்மானத்தை மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தள்ளுபடி செய்ததை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கல் செய்த மனு இன்று திரும்பப்பெறப்பட்டது

தலைமை நீதிபதி இதுபோன்ற உத்தரவை பிறப்பிப்பதற்கு அதிகாரம் இல்லையென்றும் அவர் குறிப்பிட்டார்

தலைமைச் செயலகத்தை முற்றுகை இடும் நோக்கத்துடன் பேரனியாக செல்ல முயன்ற ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டுனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் மெரினா கடற்கரை சாலையில் அமர்ந்து மறியிலில் ஈடுபட்டனர் இதனால் கடற்கரை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது போராட்டம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சிக்கை நடவடிக்கையாக பல்வேறு சங்கங்களின் நிர்வாகிகள் நேற்று கைது செய்யப்பட்டனர் கைது நடவடிக்கைக்கு திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார்

புஜாரா ஷிகர்தவான் முரளிவிஜய் கே எல் ராகுல் சகா அஸ்வின் ஜடேஜா குல்தீப் யாதவ் உமேஷ் யாதவ் முகமது ஷமி ஹர்திக் பாண்டியா இஷாந்த் சர்மா ஷர்துல் தாக்கூர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன